சட்டப்பேரவைகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்

இந்த தொகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெறவுள்ளது

மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு வி கே சிங் திரு மகேஷ் சர்மா திரு கிரண் ரிஜிஜூ காங்கிரஸ் மூத்தத் தலைவா் திருமதி ரேணுகா சவுத்ரி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவா் திரு கே சந்திரகேர ராவ் மகள் திருமதி கவிதா உத்தரகாண்ட்டின் முன்னாள் முதலமைச்சா் திரு ஹீஷ் ராவத் உள்ளிட்டோர் மக்களவைக்கு களம் காணும் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் சுட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஜனசேனா கட்சித்தலைவர் திரு பவன் கல்யாண் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர்

மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார் முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனைத் தெரிவித்தார் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் முதல்முறை வாக்காளா்கள் உற்சாகத்துடன் ஜனநாயகக் கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக காவல்துறையில் சிறைத்துறை டி ஜி பி யாக உள்ள அண்தோஷ் சுக்லாவை தேர்தல் பணிக்கான டி ஜி பி யாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் நேற்றிரவு வெளியிட்டது தேர்தல் தொடர்பான காவல்துறை பணிகள் அனைத்தையும் அவர் கண்காணிப்பார் என்று தேர்தல் ஆணையத்தின் சா்பில் தலைமை செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதனுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் ஏழைகள் பரம ஏழைகளாகவும் பணக்காரா்கள் மேலும் செல்வந்தர்களாகவும் மாறியிருக்கிறா்கள் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவா் செல்வி மாயாவதி கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று தமது கட்சி வேட்பாளரை ஆதித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரிபால் ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றார் தளியார் துறையில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவது குறித்து பிஜேபியும் காங்கிரஸ் கட்சியும் தங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஆவணங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தலைமை கணக்காயா் அறிக்கை இருப்பதால் சட்டரீதியாக எந்தவித விசாரணையும் தேவையில்லை என்ற வாதத்தை நீதிமன்றம் நிராகித்திருப்பதாகவும் இந்த கொள்முதல் தொடர்பாக பல துறைகளின் பரிந்துரைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம்சாட்டினார் மத்திய புலனாய்வு அமைப்பு வருமான வரித்துறை ஆகியவற்றை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியால் நிலையான ஆட்சியை வழங்க முடியாது என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்த அவர் நாட்டில் நிலையான ஆட்சி இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறினார் முன்னதாக உளுந்துர்பேட்டையில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பா ம க வேட்பாளரை ஆதாித்து பிரச்சாரம் செய்த திரு எடப்பாடி பழனிசாமி பிரதம் திரு நரேந்திர மோடியை மீண்டும் ஆட்சியில் அம்த்துவதுதான் அஇஅதிமுக கூட்டணியின் முக்கிய நோக்கம் என்று கூறினார் மத்திய அரசுக்கு எதிராக திமுக வும் காங்கிரஸ் கட்சியும் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக பிஜேபி மூத்தத் தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் கூறியிருக்கிறார் துத்துக்குடியில் நேற்று பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னா்தான் ஏராளமான கிராமங்களுக்கு மின்சார வசதி அளிக்கப்பட்டது என்றார்

மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தரும்புரி மாவட்டம் அருர் பாப்பிரெட்டிபட்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்த நேற்று பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சியின்போதுதான் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது என்றார் இருந்தாலும் அடுத்து வந்த அஇஅதிமுக அரசு அத்திட்டத்தை முறையாக செயல்படுத்தியிருந்தால் பல கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் கூறினார் நாட்டின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் அரசாக பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திகழ்வதாக த மாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியிருக்கிறார் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்த அவர் தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது என்றார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது சிவகங்கை மக்களவை தொகுதி

இத்தொகுதியில் மழையின்றி பொய்த்தட்போன நிலையில் சிவகங்கயைில் உள்ள கிராஃபைட் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட உப தொழிற்சாலைகளும் ஸ்டைசஸ் பார்க்கில் தொழிற்சாலைகளும் எற்படுத்தி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித் தாவேண்டும் என்றம் நீர்நிலைகளை பாதுகாத்து நதிநீர் இணைப்பு தேவை என்பதம் இப்பகுதி மக்களின் நீண்டகால ஷடப்படை கோரிக்கையாக உள்ளது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நிலவாம் குறித்து சிவகங்கையிலிருந்து முருகன்

மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி முதல் அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும் பத்திரிக்கையாளர் திரு வெங்கடேஷ் மற்றும் செய்தி பிரிவின் இயக்குநர் திரு பழனிசாமி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் அனுமதியின்றி சாலைகளில் கொடி கம்பங்களை நடுவது ஆக்கிரமிப்பு தான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பான மனு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்

இருவரி செய்திகள் துருக்கி பத்திரிக்கையாளர் ஜமால் கசோகி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் சவுதி அரசுடன் நீதிமன்றத்திற்கு வெளியே தீாவுகாண முயற்சிப்பதாக வந்துள்ள செய்திகளை கசோகி குடும்பத்தினர் மறுத்துள்ளனர் இஸ்ரேல் தேர்தலில் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெற்றி பெற்றிருப்பதால் அமெிக்காவின் அமைதி திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வரும் கல்வியாண்டிலிருந்து பள்ளிகளில் சமையல் கலை உள்ளிட்ட கலைப் பாடத்தை அறிமுகப்படுத்த சி பி எஸ் சி முடிவு செய்துள்ளது

இன்று இரவு எட்டு மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன

சட்டப்பேரவைகளுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது

என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்